கால்நடை நோய்த் தடுப்புத் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்திரபிரதேச மாநிலம் மதராவில் இன்று தொடங்கி வைத்தாா்

ஆதரவு அளிக்கும் நாடுகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது

இமாச்சல பிரதேச ஆளுநராக திரு பண்டாரு தத்தாத்ரேயா இன்று பதவியேற்றுக் கொண்டார் ஒணம் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது

இந்தியா கத்தார் இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இனி விரிவான செய்திகள் கால்நடைகளை பாதிக்கும் கோமாரி மற்றும் புருசெல்லோசிஸ் நோய்களை தடுப்பதற்கான தேசிய கால்நடை நோய்த் தடுப்புத் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்திரபிரதேச மாநிலம் மதராவில் இன்று தொடங்கி வைத்தார்

இந்நிகழ்ச்சியில் தேசிய செயற்கை கருத்தரிப்பு திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் பசு விஞ்ஞான் ஆரோக்கிய மேளாவிற்குச் சென்று பார்க்கும் பிரதமர் பாபுகார் விந்து உற்பத்தி மையத்தை திறந்து வைப்பார்

மதராவில் தூய்மை சேவை திட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் பெள்களுடன் சேர்ந்து கழிவு பிளாஸ்டிக் குப்பைகளை அங்கிருந்து அகற்றும் பணியில் ஈடுபட்டார்

புதிய இந்தியா அளித்து வரும் வாய்ப்புகள் மூலம் இருதரப்பு உறவுகளில் புதியவற்றை உருவாக்குவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக தமது டுவிட்டர் செய்தியில் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் சென்ற திங்கட்கிழமை திரு ஜெய்சங்கர் சிங்கப்பூர் பிரதமர் திரு லீ ஹிசியள் லூங் யை சந்தித்து இருதரப்பு மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்து விவாதித்தாா் ஜம்மு கஷ்மீரில் சத்துணவுத் திட்டத்தை செயல்படுத்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சியில் அம்மாநில ஆளுநரின் ஆலோசகர் திரு ஃபாருக்கான் ஈடுபட்டுள்ளார் இதற்காக மாநில அளவிலான கூட்டத்துக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார்

இந்த குறைபாட்டைப் போக்க பள்ளிகள் அளவில் முழுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென்றும் அவர் தெரிவித்தார் இமாச்சல பிரதேச ஆளுநராக திரு பண்டாரு தத்தாத்ரேயா இன்று பதவியேற்றுக் கொண்டாா் மாநில தலைநகர் சிம்லாவில் ஆளுநர் மாளிகையில் அவருக்கு அம்மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தரம் சந்த் சௌதாரி பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார்

இந்நாளையொட்டி மக்கள் தங்களது இல்லங்களில் பல்வேறு வண்ண மலர்களை கொண்டு கோலமிட்டு அலங்கரித்துள்ளனர் ஒணம் பண்டிகையை முன்னிட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத்கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் விவசாயிகளின் பண்டிகையாக கொண்டாடப்படும் ஒணம் மக்களுக்கு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரட்டும் என்று கூறியிருக்கிறார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தமது செய்தியில் தான் என்ற உணர்வில்லாமல் அமைதியை அடைவதற்கான உணர்வை ஒணம் வழங்குகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதம் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மக்களிடையே மகிழ்ச்சியையும் வளத்தையும் கொண்டுவரட்டும் என்று வாழ்த்தியிருக்கிறார்

எந்தவித முன் நிபந்தனையுமின்றி ஈரானுடன் பேச்சு நடத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் தயாராக உள்ளார் என்று அமெிக்க நிதித்துறை அமைச்சர் திரு ஸ்டீவன் நூச்சின் கூறியிருக்கிறார் செநிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் பயன்பாட்டை அதிகரிக்கப்போவதாக ஈரான் அறிவித்து செயல்படுத்தி வரும் வேளையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது கடந்த ஆண்டு மே மாதம் அணு ஆயுத ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகியதை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது ஈரானுக்கு எதிராக அதிபர் திரு ட்டிரம்ப் பொருளாதார தடைகளை விதித்ததால் இந்த பதற்றம் மேலும் அதிகரித்தது மியான்மரிலிருந்து பங்களாதேஷூக்குள் நுழைந்து முகாம்களில் தங்கியிருப்போருக்கு மூன்று ஜி நான்கு ஜி ஆகிய அலைவரிசைகளை நிறுத்துமாறு பங்களாதேஷ் அரசு உத்தரவிட்டுள்ளது இதள் கரணமாக இரண்டு ஜி அலைவரிசை மட்டுமே அவர்களுக்கு கிடைக்கும் என்று மொபைல் தொலைத் தொடர்பு சங்கத்தின் தலைமைச் செயலாளர் திரு எஸ் எம் ஃபர்ஹாடு கூறியிருக்கிறார் எற்கனவே இந்த பகுதியில் சிம்கார்டு விற்பனை நிறுத்தப்பட்டுள்ளது மாலை ஐந்து மணி முதல் காலை ஆறு மணி வரை இணையதள சேவையும் மூடப்பட்டுவிட்டது

அரசின் அனுமதி இல்லாமலேயே இந்த ஊர்வலம் நடத்தப்பட்டதாகவும் அரசு தரப்பில் கூறப்படுகிறது தேசியக்கவி கப்ரமணிய பாரதியின் நினைவு தினமான இன்று புதுச்சேரியில் அவரது உருவச்சிலைக்கு தலைவர்கள் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முதலமைச்சள் திரு வி நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினா் திரு லஷ்மி நாராயணன் ஆகியோா் பாரதி பூங்காவில் உள்ள அவரது உருவச்சலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினா் இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் பாகிஸ்தானில் விளையாட மறுத்துள்ளதற்கு இந்தியாவின் தூண்டுதலே காரணம் என்று பாகிஸ்தான் அமைச்சர் திரு ஃபவத் உஸேன் கூறியதை இவங்கை விளையாட்டுத்துறை அமைச்சள் திரு ஹரின் பெர்னாண்டோ திட்டவட்டமாக மறுத்துள்ளார்

இலங்கை விளையாட்டு வீரர்களின் உணர்வை அரசு மதிக்கிறது என்றும் பாகிஸ்தானுக்குச் செல்ல விரும்புவோரை மட்டுமே தேர்ந்தெடுத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இம்மாத இறுதியில் பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொள்ளப்போவதில்லை என்று இலங்கையின் லஸித் மலிங்கா ஆஞ்சலோ மாத்யுஸ் உட்பட பத்து இலங்கை வீரர்கள் மறுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது

மொகமது நபியின் பேரன் ஹஸ்ரத் இமாம் உஸேன் மற்றும் அவரது சீடர்கள் தங்களது கொள்கைகளை காப்பாற்றுவதற்காக இன்னுயிரை தியாகம் செய்த இந்நாள் மொகரமாக கடைபிடிக்கப்படுகிறது தோஹாவில் நேற்று நடைபெற்ற உலக கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியா கத்தார் இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது

இப்போட்டியை மத்திய விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தொடங்கிவைத்தார்